கரையை கடக்கும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

ஆயிரம் கோடி ரூபாய் நிதி திரட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது

பீகார் மாநில சட்டப் பேரவை தலைவராக மூத்த பிஜேபி தலைவர் திரு விஜயகுமார் சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

அதி தீவிர புயலாக மாறியுள்ள நிவர் புயல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து காரைக்கால் மாமல்லபரம் இடையே புதுச்சேரி அருகில் இன்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கரையைக் கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றடன் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது

இதன் காரணமாக நாளை திருவண்ணாலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார்

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் களமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று நண்பகல் முதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது தொடக்கத்தில் விளாடிக்கு ஆயிரம் களஅடி வீதம் திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு தற்போது ஐயாயிரம் கனஅடி அளவிற்கு திறந்து விடப்படுகிறது இதன் காரணமாக அடையாறு ஆற்றின் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறந்து விடப்படுவதால் சென்னை மாநகரில் வசிக்கும் மக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி ஏரியை இன்று நேரில் ஆய்வு செய்தார்

உதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த அவர் மழை மற்றும் காற்று காரணமாக சாலையில் விழுந்த மரங்களை உடனடியாக அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாா் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு உதயகுமார் தெரிவித்தார் புயல் பாதிப்பு குறித்த அரசின் அதிகாரப்பூர்வு அறிவிப்பு வரும்வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் புயல் காரணமாக கனமழை பெய்து வருவதையடுத்து தமிழகத்தின் வட மாவட்டங்களில் உள்ள மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சென்னை கடற்கரை காமராஜர் சாவையில் மழைநீர் அதிகளவு தேங்கியதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது நகரின் சில பகுதிகளில் மின்சார வினியோகமும் தடைபட்டுள்ளது நிவர் புயல் காரணமாக மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அருகே நிவர் புயல் இன்று நள்ளிரவு முதல் கரையை கடக்கவுள்ள நிலையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் புதுச்சேரி அரசு நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கடற்படையும் மீட்புப் பணிகளுக்கு உதவுவதற்காக ஐஎன்எஸ் ஜோதி கப்பலை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இதேபோன்று

நிவர் புயல் காரணமாக தமிழகம் மற்றம் புதுச்சேரியில் நாளை நடைபெறுவதாக இருந்த யு ஜி சி நெட் தேசிய தகுதி தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு ஜனநாயக அமைப்புகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

உலகின் பல நாடுகளில் ஜனநாயக அமைப்புகளின் செயல்பாடுகள் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வரும் போதிலும் இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகள் மக்களின் நன்மதிப்பை பெற்று பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நம் முன்னோர்களால் எழுதப்பட்ட நூல்கள் ஜனநாயகத்தின் சிறப்பியல்புகளை எடுத்துரைத்துள்ளதாகவும் நமது நாட்டின் அரசியலமைப்பை உருவாக்கியத் தலைவர்கள் அதில் கூறப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றியதாகவும் அவர் கூறினார் நாட்டின் ஒற்றுமையை உணர்த்தும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் உலக புகழ் பெற்ற உயர்ந்த சிலை அமைந்துள்ள நகரில் நாடாளுமன்ற சட்டமன்ற அவைத் தலைவர்களின் மாநாடு நடைபெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் மாநிலங்களவைத் குடியரசுத் துணைத் தலைவரும் தலைவருமான திரு வெங்கப்யா நாயுடு பேசுகையில் சுட்டமன்றம் அரசு நிர்வாகம் மற்றும் நீதித்துறைக்கு இடையே சுமூகமான ஒருங்கிணைப்பு நிலவுவது வலுவான ஜனநாயகத்தை உறுதி செய்யும் என்று கூறினார் மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா பேசுகையில் அரசியல் சாசன தினத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற அவைத் தலைவர்கள் தங்களது அரசியல் சாசன பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இரண்டு நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் இந்த திரு நரேந்திரமோடி நாளை உரையாற்ற உள்ளார்

புத்தில்லியில் அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் லஷ்மி விவாஸ் வங்கியை இந்தியாவில் இயங்கி வரும் சிங்கப்பூர் வளர்ச்சி வங்கியுடன் இணைப்பதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் லஷ்மி விலாஸ் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களது பணத்தை எடுப்பதற்கு எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் வங்கி இணைப்பு நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்வதன் மூலம் வங்கி கட்டமைப்பை சீராக வைத்திருக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் நிவைப்பாடு பூர்த்தி செய்யப்படுவதுடன் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பணத்திற்கும் பாதுகாப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

பீகார் மாநில சட்டப் பேரவையின் புதிய தலைவராக மூத்த பிஜேபி தலைவர் திரு விஜயகுமார் சின்ஹா இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார்

புதிய சட்டப் பேரவைத் தலைவர் திரு விஜயகுமார் சின்ஹா நான்கு முறை லகிசாரி தொகுதியில் இருந்து சுட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான முந்தைய ஆட்சியில் திரு சின்ஹா தொழிலாளர் துறை அமைச்சராக பதவி விகித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை லக்னோ பல்கலைக் கழக நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்கிறார் நாளை மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்கலைக் கழக நுற்றாண்டு நினைவு நாணையத்தையும் அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிடவுள்ளார்